எடப்பாடி கே

தமிழகத்தின் கோவிட் நிலைமையை கையாளுவது குறித்து தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் சென்னையில் இன்றுமாலை கோவிட் கண்காணிப்பு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார்

பி எல்

எடப்பாடி கே

பிரதமர் திரு

ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தி செய்யப்படும் மாநிலங்களுக்கு மட்டும் அம்மருந்து விநியோகம் செய்யப்படுவதாக வரும் தகவல்களை சுட்டிக்காட்டிய அவர் இதனால் மருந்து தேவைப்படுவோருக்கு அம்மருந்து கிடைக்காமல் பல உயிர்களை இழக்க நேரிடும் அபாயம் இருப்பதாக எடுத்துரைத்தார் எனவே ரெம்டெசிவிர் மருந்து தயாரிக்கும் மாநிலங்களுக்கு மட்டும் அவற்றை விநியோகம் செய்வதை நிறுத்தி பிற இடங்களுக்கும் அவற்றை வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் அமைந்துள்ள மாநில அரசுகளிடம் பிரதமர் வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் செயல்பாட்டிற்கு தயாராக இருப்பதாகவும் நிலுவையில் உள்ள ஒருசில பணிகளை விரைந்து முடித்து அதனை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து கோவிட் தடுப்பூசி உற்பத்தியை தொடங்கும் வகையில் பிரதமர் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார்

ராஜீவ் ரஞ்சன் இன்றுமாலை சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறார் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அவர் விவாதிக்கிறார் முன்னதாக நேற்று கோவிட் நிலைமை பற்றி ஆலோசனை மேற்கொண்ட அவர் அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் போதுமான அளவு கையிருப்பில் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் இருப்பு கண்காணிக்கப்பட்டு தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக கூறினார் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முன்வரும் தொழிற்சாலைகளுக்கு உடனடி உரிமம் அளிக்கப்படும் என்றார்

பிரகாஷ் மருத்துவமனைகளில் நெரிசலை தவிர்க்க தீவிர கோவிட் அறிகுறிகள் இருந்தால் மட்டும் பொதுமக்கள் மருத்துவமனையை அணுகவேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு

கோவிட் தொற்றாளர்கள் மாநகராட்சி உதவி மையத்தை தொடர்பு கொண்டால் உரிய உதவிகள் வழங்கப்படும் என்றும் கூறினார்

மாநிலத்தின் கோவிட் நிலைமை தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகளை உருவாக்குவது நோயாளிகளுக்கான சிகிச்சை முறைகள் போன்றவை குறித்து அவர் விவாதித்தார் மருத்துவ ஆக்ஸிஜன் இலகுவான போக்குவரத்திற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் ஆக்ஸிஜன் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் அவர் அறிவுறுத்தினார் மேலும் கோவிட் பரிசோதனைகளின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் கோவிட் தொற்றை எளிதாக கையாளும் வகையில் சிறு கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களை உருவாக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் அமைச்சர்கள் திரு அமீத்ஷா டாக்டர் ஹர்ஷ்வர்தன் பியூஷ்கோயல் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர் முன்னதாக பிரதமர் கோவிட் தொற்று சவாலை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து உயர்நிலை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் தொடா்ந்து பிரதமா் இன்று ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுடனும் கலந்து ஆலோசித்து உற்பத்தி குறித்த விவரங்களை கேட்டறிவதோடு மருத்துவ ஆக்சிஜன் சீரான விநியோகத்தின் அவசியம் குறித்தும் அவர்களிடம் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது

சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று கூறினார்

முகவர்களுக்கு கோவிட் பரிசோதனை தேவையா என்பது குறித்து ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்றும் திரு

கோவிட் தடுப்பூசி பொதுத்தேர்வு கலாச்சாரம் இந்தியாவில் தயாரிப்போம் படைப்பாற்றல் திறன் பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் இதுவரை உரையாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது

இச்சம்பவத்திற்கு பிரதமர் திரு

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலை அமைக்க பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் அரசின் மூலமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிப்பு பணிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் இதுகுறித்து நடைபெற்ற பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் பலர் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் இருவரி வேலூர் மாவட்டத்தில் கோவிட் தொற்றாளர்களின் பயன்பாட்டிற்காக படுக்கை விரிப்பு தலையணை உறை சானிடைஸ் அடங்கிய கோவிட் பெட்டகம் இன்றுமுதல் அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

சிவகங்கை மருத்துவகல்லூரி மருத்துவமனையில் கோவிட் சிகிச்சைக்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக கல்லூரியின் முதல்வர் திரு

பி எல்